உள்ளாட்சித் தேர்தலைதிர்கொள்ளதிமுக அஞ்சுவதாகஅஇஅதிமுககுற்றம்சாட்டியுள்ளது ் இந்தக் குற்றச்சாட்டினைதிமுகநிராகரித்துள்ளது

தாராவெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இனிவிரிவானசெய்திகள் ஊரகஉள்ளாட்சித் தேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது மனுக்கள் மீதானபரிசீலனைநாளைபெறும்

வாக்குப்பதிவு நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்குதேவையானஅனைத்தநடவடிக்கைகளையும் மாநிலதேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது தேர்தல் நடைபெறஉள்ளமாவட்டங்களுக்கானதேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாக்குச்சாவடிஅலுவல்களுக்கானபயிற்சிமாநிலம் முழுவதும் நேற்றுநடைபெற்றது இதற்கிடையே இந்தத் தேர்தலுக்கான மூன்றாவதுவேட்பாளர் பட்டியலைஅஇஅதிமுகவெளியிட்டுள்ளது திமுகதலைமையிலானகூட்டணிகட்சிகளின் சார்பில் வேட்பாளர்களுக்கானகலந்தாலோசனைஅந்தந்தமாவட்டகழகங்கள் சார்பில் நடைபெற்றுவருவதாககட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அஇஅதிமுககூட்டணியில் தேமுதிகபோட்டியிடும் இடங்கள் குறித்தஅறிவிப்பு இன்றுவெளியாகும் என்றுஅக்கட்சிதெரிவித்துள்ளது உள்ளாட்சித் கேர்தலில் அஇஅதிமுககூட்டணிகட்சிகளிடையேஎவ்விதகுழப்பமும் இல்லைஎன்றுசெய்தி விளம்பரத் துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் நேற்றகோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கூட்டணிகட்சிகளுடனானபேச்சுவார்தை கமுகமாகமுடிவடைந்துஅவா்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகதெரிவித்தாா் உள்ளாட்சித் தேர்தலைதிர்கொள்ளதிமுக அஞ்சுவதாகவும் திருகடம்பூர் ராஜ் குற்றம்சாட்டனா் இந்தகுற்றச்சாட்டினைநிராகரித்துள்ளதிமுகபொருளாளர் திருதுரைமுருகன் எந்தவொருதேர்தலையும் எதிர்கொள்ளதிமுகதயாராக இருப்பதாகதெரிவித்தார் வேலாரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அஇஅதிமுகஅரசுதான் உள்ளாட்சித் தேர்தலைநடத்தாமல் காலதாமதம் செய்துவந்ததாககுறைகூறினார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் மூன்றாண்டுகள் நடைபெறாமல் இருந்ததற்குயார் காரணம் என்பதைமக்கள் அறிந்திருப்பதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்ததேர்தலில் அஇஅதிமுகவெற்றிபெறும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார் மின்வாரியகேங்க்மேன் பணிக்கானஎழுத்துத் தேர்வு உள்ளாட்சித் தேர்தலுக்குப் பின்னா் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுகஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்கள் பொதமக்கள் இடையேபெரும் வரவேற்பைபெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாகுடிமராமத்துதிட்டம் விவசாயிகளிடையேபெரும் மகிழ்ச்சியைஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நிதியாண்டிற்கானபட்ஜெட் க்குமுந்தையஆலோசனைகூட்டங்கள் வரும் இன்று புதுதில்லியில் தொடங்குகின்றன மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் பல்வேறுதுறைகளைச் சார்ந்தவர்களுடன் இன்றுஆலோசனைநடத்துகிறார் பொருளாதாரநிபுணர்கள் தொழில் அமைப்புகள் மற்றும் விவசாயசங்கபிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனைநடத்தஉள்ளார்

இதனைக் குறிக்கும் வகையில் இந்ததினம் கொண்டாடப்படுகிறது இந்தப் போரின்போது உயிர் தியாகம் செய்தபடைவீரர்களுக்கு அஞ்சலிசெலுத்தும் நிகழ்ச்சிகள் இன்றுநடைபெறஉள்ளன

ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் இப்பிரச்சினைதொடர்பாகநாட்டின் நடைபெற்றுவரும் வன்முறைச் சம்பவங்களுக்குகாங்கிரஸ் உள்ளிட்டளதிர்க்கட்சிகளேகாரணம் என்றும் அவர் குறைகூறினார் இதற்கிடையே குடியுரிமைதிருத்தச் சட்டத்திற்குஎதிராகதில்லியில் நேற்றுநடைபெற்றபோராட்டத்தின்போதுநேரிட்டவன்முறையில் மூன்றுபேருந்துகளுக்குதீவைக்கப்பட்டது ஜாமியாநக்ப்பகுதியில் நடைபெற்ற இந்தவன்முறைசம்பவத்தையடுத்து அப்பகுதிசுற்றியுள்ளபள்ளிகளுக்கு இன்றுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது நிலைமை தற்போதுகட்டுக்குள் இருப்பதாகதில்லிகாவல்துறைதெரிவித்துள்ளது உலகதமிழிசைமாநாடுநேற்றுமதுரையில் நிறைவடைந்தது இரண்டுநாட்கள் நடைபெற்ற இம்மாநாட்டில் உலகதமிழ் ஆராய்ச்சிநிறுவனத்தில் தமிழிசைஆய்வு நூலகம் உருவாக்கப்படவேண்டும் உள்ளிட்டபல்வேறுதீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நீலகிரிமாவட்டத்தில் கடந்த இரண்டுவாரங்களாகபொதுமக்களைஅச்சுறுத்திவந்தகரடியினைவனத்துறையினர் கூன்டில் சிக்கவைத்தபிடித்தனர் இதன்காரணமாகபாதிக்கப்பட்டபகுதிகளைச் சேர்ந்தமக்கள் நிம்மதிஅடைந்துள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

வனத்துறையினர் நேற்றகூண்டில் சிக்கவைத்தனர் இப்பகுதியில் உள்ளதேயிலைக் தோட்டம் பள்ளிவளாகம் மற்றம் குடியிருப்பு பகுதிகளில் மூன்றுவாரத்திற்குமேவாகரடிகற்றித்திரிந்ததை அடுத்துவனத்தறையினருக்குதகவல் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்தமாவட்ட உதவிவனப்பாதுகாவலர் சாவணன் தலைமையிலாளவனத்தறை குழு கண்டுவைத்து அதில் கேள் பழம் வைத்துஅருகில் வாகனத்தில் இருந்தபடிகண்காணித்துவந்தனர் பள்ளிவளாகத்திற்குள் நழையவந்தகரடி மாட்டிக்கொண்டறதஉறுதிப்படுத்தியவனத்தறையினர் உதகமண்டலத்திலிருந்தமயில்வாகனன்

ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்றபருவநிலைமாற்றம் தொடர்பான ஐ நா பேச்சுக்கள் எவ்விதஉடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தன இஸ்லாமியநாடுகளின் சுகாதாரத் துறைஅமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு அபுதாபியில் நேற்றுதொடங்கியது

ஆதா் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கானகாலஅவகாசும் இம்மாத இறுதியுடன் முடிவடைவதாகவருமானவரித்துறைகூறியுள்ளது

பொறியியல் பயிலும் மாணவர்கள் தொழில் முனைவோ்களாகஉருவாவதில் கவனம் செலுத்தவேண்டும் என்றுமத்தியஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதான் கேட்டுக்கொண்டுள்ளார் திறனாளிகள் நலனுக்காகசிறப்பாகபணியாற்றியவர்களுக்கானவிருதுகளைமாநிலஆளுநர் மாற்றுத் திருபன்வாரிலால் புரோகித் நேற்றுசென்னையில் வழங்கினார் மத்தியஅரசின் மருத்துவகாப்பீட்டுத் திட்டத்தில் கட்டுமானத் துறையைச் சாா்ந்ததொழிலாளா்களும் இணைந்தபயனடையவேண்டும் என்றுதெலுங்கானாஆளுநர் திருமதிதமிழிசைசவுந்திரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார் கத்தோலிக்கதிருச்சபையின் பாளையங்கோட்டைமறைமாவட்டத்தின் மூன்றாவதுபேராயராகதிருஅந்தோனிசாமிநேற்றுபொறுப்பேற்றுக் கொண்டார்

சென்னையில் நேற்றுநடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்றவெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்துவீசதீர்மானித்தது